விரைவான வளர்ச்சியும் இயற்கை ஆதாரங்களின் முறையான பயன்பாடுமே பொருளாதார கொள்கைகளின் முக்கிய குறிக்கோள் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுவையில் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது

நாடாளுமன்றம் ரஃபேல் ரக போர் விமானம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவையில் இன்று காலை அலுவல்கள் தொடங்கிய உடனேயே காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி ரஃபேல் விவகாரம் குறித்து கூட்டு நாடாளுமன்றக் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினர் அஇஅதிமுக திமுக மற்றும் தெலுங்கு தேச எம்பிக்களும் அவையின் மையப்பகுதிகயில் கூடி த்த்ம் கோரிக்கைகளை வலியுறுத்தியதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்து ரஃபேல் பேரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்தும் காங்கிரஸ் வேண்டும் என்றே அவையின் அலுவல்களை தடைபடுத்துவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துணை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் கூறினார் நேற்று இப்பிரச்சனை தொடர்பாக அவையில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பெயரை தாம் எடுக்கவில்லை என்றும் அவர் மறுப்பு தெரிவித்தார் இது குறித்து ஆவணங்களை பார்த்து முடிவெடுப்பதாக அவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறினார் அதன் பின்னரம் அமளி அடங்காததால் அலுவல்களை நாளை வரை ஒத்திவைப்பதாக அவர் அறிவித்தார்

நீத்தி ஆயோக் விரைவான வளர்ச்சியும் இயற்கை ஆதாரங்களின் முறையான பயன்பாடுமே பொருளாதார கொள்கைகளின் முக்கிய குறிக்கோள் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

விவசாயிகளை வேளாண் தொழில் முனைவோராக மேம்படுத்துதல் ரயில்வே துறையில் கட்டண விகிதங்களை தொடர்ச்சியான நிர்ணயிப்பதற்கான ரயில் வளர்ச்சி ஆணையம் அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்துதல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்துதல் உட்பட பல்வேறு அம்சங்களும் இந்த ஆவணத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளன அருண்ஜேட்லி ரிசர்வ் வங்கியின் உபரி நிதியை எடுக்காமலேயே நடப்பாண்டில் நிதிப்பற்றாக்குறை இலக்குகள் பராமரிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுடெல்லியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஐக்கிய முற்போக்க கூட்டணி அரசு இதுவரை நிதி நிர்வாகத்தில் சிறந்த முறையில் செயல்பட்டு வந்திருப்பதாகவும் நடப்பாண்டிலும் இந்நிலை தொடரும் என்றும் கூறினார் அதே சமயம் குறிப்பிட்ட சிலை துறைகளில் நிதிப்பிரச்சனைகள் மற்றும் பணப்புழக்கம் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க ரிசர்வ் வங்கியின் உபரி நிதியை அரசு கோருவதில் தவறு இல்லை என்றும் இதனால் ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சி உரிமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார்

உலகளவிலான வளர்ச்சிக் குறியீடுகள் பற்றிய தரவுகள் மூலம் இவ்வாறு தெரியவந்திருப்பதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி இன்று மாலை காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார் பூத் நிலை நிர்வாகிகள் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் இத்திட்டங்களின் பலன்களை நேரடியாக எடுத்துக் கூறி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் பிரதமரின் குடியிருப்புத் திட்டம் முத்ரா ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய திட்டங்களின் பயனாளிகளும் இதில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை நடைபெற உள்ளது நியமன எம்எல்ஏக்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்டது செல்லுபடியாகும் என அன்மையில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பு மீது புதுவை அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் முதலமைச்சர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார் ஆயினும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என என் ஆர் காங்கிரஸ் அஇஅதிமுக ஆகிய எதிர்கட்சிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளன

ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைவர் டாக்டர் கே சிவன் உள்ளிட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகள் நேரில் பார்வையிட்டனர்

உயர்கல்வியில் அறிவுசார் சமூகத்தை உருவாக்குவதற்கான தொழில்நுட்ப புதுமைகள் என்ற மையக் கருத்து அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இம்மாநாட்டில் இடம் பெறுகின்றன துவக்கவிழாவில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் யுனிவர்சிட்டி நியுஸ் எனப்படும் உயர்நிலை கல்வி வார இதழையும் அவர் வெளியிட்டார் இந்தியப் பல்கலைக்கழகங்கள் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சந்தீப் சஞ்சேத்தி அதன் பொதுச்செயலர் திரு

நாராயணசாமி இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மலிவு விலையில் கட்டுமானப் பொருட்களும் வீடு கட்டுவதற்கான ஆலோசனைகளும் கூட்டு பொறுப்புக்குழு கூட்டமைப்பின் மூலம் வழங்கப்படுவது இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும்

காவல்துறையினரின் சோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகளுக்கு வல சிரமங்கள் ஏற்படுவதாக கூறப்படுவது குறித்து இன்று புதுவையில் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார்

வாய்மொழி உத்தரவுகளை ஏற்க வேண்டாம் என்றும் அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் நடத்திய ஆலேசானைக் கூட்டத்தில் டிஐஜி திரு சந்திரன் ஐஜி திரு சுரேந்திர சிங் யாதவ் உள்ளிட்ட உயர்நிலை காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை ஆய்வாளர்களும் கலந்து கொண்டனர் கப்பல் மத்தியஅரசின் சாகர்மாலா திட்டத்தை புதுவையில் அமல்படுத்துவது குறித்து புதுடெல்லியில் மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு நித்தின் கட்கரியை தாம் சந்தித்து பேசி இருப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்தார் ஸ்பின்கோ புதுச்சேரியில் ஸ்பின்கோ நூற்பாலையை அரசே ஏற்று நடத்த வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு

சிவா பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவாக பேசினார் ஸ்பின்கோ நூற்பாலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

உள் தமிழக மாவட்டங்களில் மூடுபனி அதிகம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரஃபேல் ரக போர் விமானம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்றும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன விரைவான வளர்ச்சியும் இயற்கை ஆதாரங்களின் முறையான பயன்பாடுமே பொருளாதார கொள்கைகளின் முக்கிய குறிக்கோள் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் புதுவையில் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது